குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் புதுதில்லியில் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் சென்னை மெரீனா கடற்கரை சாலையில் தமிழக ஆளுநர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கங்கள் உள்ளிட்ட விருதுகளை இன்று வழங்கினார்

தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தேசியக்கொடியை பறக்கவைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்

தலைநகர் டெல்லியில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் முப்படைகளின் குடியரசு தின அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தேசிய போர் நினைவுச்சின்னத்தில் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்

இந்திய ராணுவத்தின் ஜாட் படைப்பிரிவு இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படைபிரிவு ஜம்மு காஷ்மீர் ரை

இத்துடன் நாட்டின் டிஜிட்டல் புரட்சியை பறைசாற்றும் அலங்கார ஊர்தி உயிரி தொழில்நுட்ப துறை சார்பில் கோவிட் தடுப்பு மருந்து ஊர்தி இந்திய கடலோர காவல்படையின் அலங்கார ஊர்தி தகவல் ஒளிபரப்புத்துறையின் புதிய இந்தியா அலங்கார ஊர்திகள் எல்லைப்புற சாலைகள் அமைப்பின் அலங்கார ஊர்தியும் இந்த அணிவகுப்பின் சிறப்பம்சங்கள்

விஜய் சௌக்கில் தொடங்கிய அணிவகுப்பு செங்கோட்டைக்கு பதிலாக தேசிய அரங்கத்தில் முடிவடைந்தது

குடியரசு தின விழாவில் வழக்கமாக இடம்பெறும் வெளிநாட்டு சிறப்பு விருந்தினரும் இந்தாண்டு இடம்பெறவில்லை

நரேந்திரமோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உள்துறை அமைச்சர் திரு

பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனும் இந்திய மக்களுக்கு குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார்

பன்வாரிலால் புரோகித் தேசியக்கொடியை பறக்க விட்டு முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு எடப்பாடி

திருத்திய நெல்சாகுபடி நாராயணசாமி நாயுடு விருது செல்வக்குமாருக்கு வழங்கப்பட்டது

துறைசார்ந்த அணிவகுப்பில் காவல்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது கோவிட் அச்சுறுத்தலால் இந்தாண்டு குடியரசு தின கொண்டாடங்களை நேரில் பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை

காந்தி சந்தை அருகே உள்ள போர்நினைவுச்சின்னத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்

ரத்னா வீரதீர செயல்புரிந்த காவல்துறையினர் சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார்

கடலூர் மஞ்சக்குப்பம் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கில் ஆட்சித்தலைவர் திரு

மதுரையில் தியாகிகளை போற்றும் விதமாக ஆட்சித்தலைவர் திரு

விஜயகார்த்திகேயன் புகிகோட்டை சேமப்படை மைதானத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி உமாமகேஸ்வரி ஆகியோர் தேசியக்கொடியை ஏற்றிவைத்தனர் திண்டுக்கல்லில் ஆட்சித்தலைவர் திரு

விஜயலட்சுமி தென்காசியில் ஆட்சித்தலைவர் திரு சமீரன் ராமநாதபுரத்தில் ஆட்சித்தலைவர் திரு

அர்விந்த் ஆகியோர் தேசியக்கொடியை ஏற்றிவைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றனர்